மத்திய அரசு அறிவித்துள்ளது

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பயன்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

எதிர்கொள்கிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்டக்குழு கூட்டத்தில் இதற்காள முடிவு எடுக்கப்பட்டது முதற்கட்டமாக மன்களப்பணியாளர்கள் மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை தடுப்பூசி போடும் பணியில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் கேட்டறிந்தார் கோவிஷீவ்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது குறித்தும் அதன் பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறித்தும் பிரதமரிடம் விரிவாக இக்கூட்டத்தில் எடுக்குரைக்கப்பட்டகு தடுப்பூசி போடும் திட்டத்திற்கான நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் தடுப்பூசி போடும் மருத்துவப்பணியாளர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்பவர்கள் ஆகியோருக்கான பயிற்சி குறித்தும் விரிவாக உயர்மட்டக்குழு கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது

ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் வெளிநாடுவாழ் இந்தியர் தினத்தையொட்டி அவர்களுக்கான மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது

பல்வேறு பயண தடைகள் இருந்த போதும் வெளியுறவு அமைச்சகம் சிறப்பாக செயல்பட்டு வெளிநாடுகளில் உள்ள இந்திய சமுதாயத்தினருக்கு உதவிகளை வழங்கியதாக தெரிவித்தாா்

முன்னதாக இன்று காலை இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை சர்வதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தான் குறைவு என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் முக கவசம் வெண்டிலேட்டர் முழு கவச உடை போன்றவற்றை இறக்குமதி செய்வது என்ற நிலையிலிருந்து மாறி தற்போது உள்நாட்டிலேயே அவை உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சவாவான சூழ்நிலையையும் திறம்பட எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்பதை வரலாறு உலகத்திற்கு உணர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் இது தமக்கு பெருமை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நம் நாட்டின் காவாச்சார பெருமைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முள்ளதாக இந்த மாநாட்டில் குரிநாம் அதிபர் திரு சந்திரிக்க பெர்சாத் சந்தோக்கி உரையாற்றுகையில் தங்கள் நாட்டிற்கு இந்தியா வழங்கி வரும் ஆதவிற்கு நன்றி தெரிவித்தாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேசுகையில் இந்திய வம்சாவழியினர் பிற நாடுகளில் சிறந்து விளங்கி வருவதற்கு சூரிநாம் அதிபர் திரு சந்தோக்கி எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் சுழினார்

இந்த உயர்நிலைக் குழுவில் நேதாஜி கபாஷ் சந்திரபோஸின் குடும்ப உறுப்பினர்கள் வரலாற்று அறிஞர்கள் மற்றும் பலர் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்

முள்னதாக கடந்த ஜுன் மாதம் ஜப்பான் நோக்கி சென்ற அந்த கப்பல் சீன துறைமுகத்தில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது இதற்கு தங்களது அரசு காரணம் இல்லை எனவும் வணிகக் காரணங்களால் தான் அந்த கப்பல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் சீன அரசு கூறி இருந்தது

சென்னை துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பலின் சேவையை அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாகத் தெரிவித்தார் கடல்சார் ஆய்வுகளை துல்லியமாக மேற்கொள்வதற்கு நம் விஞ்ஞானிகள் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகக் தெரிவித்தாா் விரைவில் இந்திய ஆழ்கடல் ஆராய்ச்சியில் மாபெரும் திட்டம் ஒன்றை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

டி இஸ்ரோ மற்றும் தேசிய தகவல் தொழில்நட்ப துறைகளுடன் கடல் ஆராய்ச்சித்துறையும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குஜராத்தின் மேம்பாட்டிற்காக அவர் சிறப்பாக பணியாற்றி உள்ளதாகவும் அவரது பணிகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குஜாத் அரசியலில் முக்கிய பங்கு வகித்த பெருமைக்குரியவர் மாதவ்சிங் சோலங்கி என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அவரது மகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார் உடல்நலம் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்று கலந்தகொண்டு பேசிய அவர் சுகாதாரம் தொடர்பாக உலக அளவில் இந்த தொற்று மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் யோகா ஆயுர்வேதம் போன்றவற்றின் மீது தற்போது மக்களுக்கு மேலும் அதிக ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் மகாராஷ்டிராவில் மருத்துவமனையில் நேரிட்ட தீ விபத்தில் பத்து பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சும்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சள் திருஉத்தவ் தாக்ரே உத்தரவிட்டுள்ளார்

இந்த விபத்தில் ஏழு குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தூக்ரே சுகாதாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தாா் இந்த தீ விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதளை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவா் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது

எஸ் எல் கால்பந்தப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கல் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது